பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது

இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு தமது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நெடுஞ்சாலைகள் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து மின்னணு தகவல் தொடர்பு ஆகியவற்றை ஏற்படுத்த அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக கூறினார் இதன் மூலம் லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அவர் தெரிவித்தார்

ஆறு பாஸ்போர்ட் மையங்களையும் தொடங்கி வைத்தார்

பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் கிராமப்புற மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் பணிகள் முந்தைய அரசுகளை காட்டிலும் ஐந்து மடங்கு விரைவாக நடபெற்று வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

பணமதிப்பிழப்பு நடவடிக்கை விவசாயிகள் கடன் தொல்லையால் அவதிப்படுவது நாடெங்கும் வேலை வாய்ப்பு இழப்புகள் ஆகியனதான் இன்றைய நிலைமை என்றும்

பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் நேற்று தொடங்கி வைத்தார் பயனாளிகள் பத்து பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் வழங்கினார் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுத் தொகையான ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசுத் தொகுப்பு நாளை முதல் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது

அணை பாதுகாப்பு சட்டம் அரசியல் சாசன அமைப்பிற்கும் கூட்டாட்சி தத்துவதற்கும் முரணானது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் முல்லைப்பெரியாறு பரம்பிக்குளம் குணக்கடவு பெருவாரிப்பள்ளம் ஆகிய நான்கு அணைகளும் இருமாநில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தொடர்ந்து தமிழகத்தின் பராமரிப்பில் இயங்குவதற்கு வழிவகை காணப்பட வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் கஜா புயல் தாக்குவதற்கு முன்பாகவே மாநில அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பேரவையில் நேற்று இது தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைக்கு பதிலளித்த முதலமைச்சர் புயல் ஏற்படக்கூடிய மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் ஐ ஏ அப்பகுதிகளுக்கு சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் பெருமளவு உயிர்ச்சேதம் தடுக்கப்பட்டதாகக் கூறினார் திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளிவைக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு டி ராஜா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவில் இடைத்தேர்தல் அறிவிப்பால் திருவாரூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கஜ புயல் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இதனைத் தெரிவித்தார் கல்வித் துறையின் மாநில செயல் திறன் மதிப்பீடுகள் ஆயிரம் மதிப்பெண்கள் அடிப்படையில் வழங்கப்படும் என்று கூறினார் இதனையடுத்து மாநிலங்களின் பள்ளிக் கல்வி எந்த நிலையில் உள்ளது என்பதை அறிந்து கொண்டு நியாயமான போட்டிகள் மூலம் மாநிலங்கள் தங்கள் செயல் திறனை மேம்படுத்த வாய்ப்பு ஏற்படுகிறது என்றார் அவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் எல்லைப் பகுதியில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு சாலைத் திட்டங்களை மத்திய நெடுஞ்சாலைகள் சாலைகள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேற்று திறந்து வைத்தார் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல்லையும் நாட்டினார்

வங்கிக் கடனை திரும்ப செலுத்தாமல் வெளிநாட்டிற்கு தப்பியோடிய தொழிலதிபர் விஜய்மல்லையாவை தலைமறைவான பொருளாதார குற்றவாளி என மும்பை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதுதொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள மனுவை விசாரித்த நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்தது புதிய தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டத்தின் கீழ் தலைமறைவான பொருளாதார குற்றவாளியாக அறிவிக்கப்படும் முதலாவது நபராகிறார் மல்லையா

மேலும் பலர் காயமடைந்தனர் உக்ரைன் நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆர்தோடாக்ஸ் தேவாலயம் ரஷ்ய ஆர்தோடாக்ஸ் தேவாலயத்திலிருந்து விடுதலை பெறுவதாக உலக ஆர்தோடாக்ஸ் தேவாலயத் தலைவர் அறிவித்துள்ளார் நேரடி தொடர்பில்லாத போர் முறை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்னை என்றும் ஆயுதப் படைகளின் மறுசீரமைப்பில் இதற்கு கவனம் செலுத்தப்படும் என்றும் ரானுவ தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் நாட்டின் அனைத்து கன்ட்டோன்மென்ட்டுகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து மேம்படுத்த மத்திய அரசு கன்ட்டோன்மென்ட் ஆய்வுக்குழுவை அமைத்துள்ளது சபரிமலை பிரச்னை தொடர்பான வன்முறைகள் குறித்து கேரள ஆளுநர் திரு சதாசிவம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்குக்கு தகவல் தெரிவித்துள்ளார்

ஜம்மு கஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்குமான மோதல் நேற்று முதல் தொடர்ந்து நடைபெறுகிறது

மக்களவைத் தேர்தலில் செல்வி மாயாவதியின் பிஎஸ்பி கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக சமாஜ்வாதிக் கட்சி அறிவித்துள்ளது

விளையாட்டுச்செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

புரோ கபடி போட்டியில் பெங்களூரு புல்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது

இன்று நடைபெறும் போட்டியில் தில்லி டேஷர்ஸ் அணி புனே செவன் ஏசெஸ் அணியையும் அஹமதாபாத் ஸ்மாஷ் மாஸ்டர்ஸ் அணி ஹைதராபாத் ஹண்டர்ஸ் அணியையும் எதிர்த்து விளையாடுகின்றன ஆசியக்கோப்பை கால்பந்து போட்டியின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது

மற்றொரு ஆட்டத்தில் மேற்கு வங்க அணி ஹரியானாவை வீழ்த்தியது